சர்க்கரை நோய் இருதய நோய் புற்றுநோய் போன்ற தொற்று நோய் அல்லாத நோய்கள் அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்த தேசிய இயக்கம் தொடக்கப்பட வேண்டும் என குடியரசு துணை தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கூறியுள்ளார்

தொற்று நோய் அல்லாத நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான மருத்துவ தொழில்நுட்பங்கள் எவ்வளவோ முன்னேறியுள்ள போதிலும் நகரங்களை போல கிராமங்களிலும் இத்தகைய வசதிகள் குறைந்த செலவில் மக்களுக்கு கிடைக்கச் செய்தல் அவசியம் என குடியரசு துணை தலைவர் வலியுறுத்தினார் இதுதொடர்பான அரசின் முயற்சிகளில் தனியார் துறையினர் முக்கிய பங்களிக்க முடியும் என்றும் அவர் கூறினார் உடல் உழைப்பு இல்லாமை மற்றும் தவறான உணவுப் பழக்கங்களால் ஏற்படும் உடல்நலப் பிரச்சனைகள் குறித்து டாக்டர்கள் தத்தம் பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டார் புதுடெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா மற்றும் எம்பிக்கள் பலர் தூய்மை பணியில் நாடாளுமன்ற ஊழியர்களும் இப்பணிகளில் கலந்து ஈடுபட்டனர்

ராஜ்நாத் சிங் டாக்டர் ஹர்ஷவர்தன் டாக்டர் ஜெய்சங்கர் திரு பிரகலாத் ஜோஷி ஆகியோர் நாடாளுமன்ற வளாகத்தை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது

திரைப்பட விழா தொடர்பாக இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற வழிகாட்டு குழுவின் கூட்டத்திற்கு பின்னர் மத்திய செய்தி ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்திய சர்வதேச திரைப்பட விழா இந்தியாவின் பெருமை என்றும் இவ்விழா தொடர்பாக நாட்டின் ஏழு நகரங்களில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

ஆஸ்கார் அகாடமியின் தலைவர் திரு ஜான் பெய்லி மற்றும் சர்வதேச அளவிலான ஒளிப்பதிவாளர்கள் பலர் திரைப்பட விழாவிற்கு அழைக்கப் பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார்

இந்த பிரக்யான் உலவு கருவி நிலவின் மேற்பரப்பு அமைந்துள்ள விதத்தையும் நிலவில் நீர் இருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் ஆராய உள்ளது கர்நாடக சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கு கோரத் தயார் என முதலமைச்சர் திரு குமாரசாமியும் நாளைய தினமே சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கு கோர வலியுறுத்தப்படும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு எடியூரப்பாவும் கூறியுள்ள நிலையில் அதிருப்தி எம்எல்ஏக்களை சமாதானப் படுத்துவதற்கான ஆளும் காங்கிரஸ் ஜேடிஎஸ் கூட்டணியின் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கவில்லை என இன்று தகவல்கள் வெளியாகி ஆயினும் வாக்குப்பதிவு நாளன்று அதிருப்தி எம்எல்ஏக்கள் உள்ளன அனைவரும் காங்கிரஸ் கட்சிக்கு திரும்பி விடுவார்கள் என்று கர்நாடக நீர் வளத்துறை அமைச்சர் திரு டி கே சிவகுமார் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அதிருப்தி எம்எல்ஏக்கள் அனைவருமே கட்சிக்கு விஸ்வாசமானவர்கள் தான் என்றும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு எதிராக வாக்களித்தால் சட்ட விதிகளின் படி எம்எல்ஏ பதவியை இழக்க நேரிடும் என்பதும் இவர்களுக்கு நன்றாகவே தெரியும் என்றும் அவர் கூறினார் அதிருப்தி எம்எல்ஏக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற காங்கிரஸ் தயாராகவே இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

முன்னாள் அமைச்சர்கள் திரு பொன்முடி திரு

புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பிலும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்திலும் நேரடி ஆய்வு மேற்கொண்டு நீர்மிகு புதுச்சேரி இயக்கத்தின் கீழ் கடந்த ஆண்டு இப்பகுதிகளில் கட்டப்பட்ட மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளின் நடப்பு நிலையை ஆராய்ந்தார் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிகள் நிலத்தடி நீர்வளத்தை மேம்படுத்துவதில் நல்ல முறையில் பயன்பட்டு இருப்பதை தற்போது காண முடிவதாகவும் மழைநீர் சேகரிப்பு நிபுணர்கள் மற்றும் அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் பல்கலைக்கழகத்திற்கு மீண்டும் அனுப்பப்பட்டு வேறு எங்கெல்லாம் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை அமைக்கலாம் என்பது குறித்து ஆலோசனை வழங்குவார்கள் என்றும் ராஜ்நிவாஸ் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

புதுவைக்கான பிரெஞ்சு தூதர் திருமதி கேத்தரின் சுவார் துணை நிலை ஆளுநர் சார்பில் மாவட்ட ஆட்சியர் திரு அருண் புதுவைக்கான பிரஞ்சு கீழவைப் பிரதிநிதிகள் புதுவையில் உள்ள முன்னாள் பிரெஞ்சு இராணுவத்தினர் உட்பட பலர் குபேர் சாலையில் உள்ள போர் வீரர் நினைவுச் சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் நிகழ்ச்சியின் போது இந்தியா மற்றும் பிரெஞ்ச் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன புதுவையில் உள்ள அனைத்து பிரெஞ்ச் கட்டிடங்களிலும் பிரஞ்சு கொடி ஏற்றப்பட்டு இருந்தது பிரெஞ்சு தேசிய தினத்தையொட்டி பிரஞ்சு தூதரகம் சார்பில் நேற்று இரவு புதுவையில் நடைபெற்ற லாந்தர் ஊர்வலத்திலும் பிரெஞ்சுக் குடிமக்கள் பலர் உற்சாகமாக கலந்து கொண்டனர்

அஞ்சல் துறை தொடர்பான போட்டித் தேர்வுகளை இந்தி அல்லது ஆங்கிலத்தில் மட்டுமே எழுதலாம் என்ற முடிவை மத்திய அரசு விலக்கிக் கொள்ள வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கோரியுள்ளார் புதுவையில் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் நேரு காலத்தில் இருந்தே அமலாகி வரும் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக மத்திய அரசு தற்போது இந்தியை திணிக்க முயல்வது புதுச்சேரி தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு எதிரானது என்றும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது வெளிப்பட்ட தீவிரத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்படும் என தாம் நம்புவதாகவும் கூறினார் தமிழ் தெரியாமல் ஆங்கிலம் அல்லது இந்தி மட்டுமே தெரிந்தவர்கள் தமிழகத்தில் மத்திய அரசுப் பணிகளில் அமர்த்தப்பட்டால் தமிழக மக்களுக்கு எந்த பலனும் இல்லை என்றும் அவர் கூறினார் மத்திய அரசின் முடிவினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நிகழ்கலை மற்றும் காட்சிக்கலை படிப்புகளுக்கு பூர்வாங்கமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாணவர்களின் பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது

இதற்கான விண்ணப்ப படிவங்களை தமிழ்நாடு சுகாதாரத் துறையின் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தின் சுய சான்று அளிக்கப்பட்ட நகல் தமிழக அரசின் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குனரகத்திற்கு வேண்டும் என்றும் அனுப்பப்பட அறிவிக்கப்பட்டுள்ளது

தேசிய புலனாய்வு ஏஜென்சி அதிகாரிகள் இன்று இவர்களை சென்னையில் உள்ள என்ஐஏ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை தொடர்ந்து நீதிபதி இவ்வாறு உத்தரவிட்டார்